அயோத் வழக்கை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்ற தேவை ல்லை என்று உச்சநீ மன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது தற்கொலை சம்பவங்கள் கழாத வரை தகாத உறவு தண்டனைக்குரிய குற்றமல்ல என்றும் உச்சநீ மன்றம் கூறியுள்ள து தொ லாளர்கள் அனைவரையும் காப்புறு வளையத் ற்குள் கொண்டு வர மத் ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தொ லாளர் மற்றும் வேலைவா ப்புத் துறை இணை அமைச்சர் ரு சந்தோ குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார் தமி நாட்டில் பருவமழை தொடங்க உள்ள லை ல் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள தாக அம்மா ல வருவா துறை அமைச்சர் ருஉதயகுமார் கூறியுள்ளார் அயோத் வழக்கை அரசியல் சாசன அமைப்பிற்கு மாற்ற தேவை ல்லை என்று உச்சநீ மன்றம் இன்று திர்ப்பளித்துள்ளது

அயோ த் ல் பாபர் மது இடிக்கப்பட்டது தொடர்பான வழக்கின் இறு கட்ட விசாரணை நடைபெற்று வரும் லை ல் வழக்கை விசாரித்த நீ ப கள் இந்த திர்ப்பை வழங்கியுள்ளனர்

சிவில் வழக்கு ஆதாரங்களின் அடிப்படை லேயே இது முடிவு செ யப்பட வேண்டும் என்றும் நீ ப கள் கூறியுள்ளனர் தற்கொலை சம்பவங்கள் எதுவும் கழாத வரை தகாத உறவு தண்டனைக்குரிய குற்றம் அல்ல என்று உச்சநீ மன்றம் இன்று திர்ப்பு வழங்கியுள்ளது

மகளிருக்கு சம உரிமை அளிக்காத எந்த சட்டப்பிரிவும் அரசியல் சாசனத் ற்கு புறம்பானதே என்றும் நீ மன்றம் கூறியுள்ளது தகாத உறவு என்பது ஒரு வா வியல் தவறாக மட்டுமே கருதப்படும் என்றும் விவகாரத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ள நீ மன்றம் இது தண்டனைக்குரியது அல்ல என்று தெளிவுபடுத் யுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பொது தேர்தல் மற்றும் தற்போது நடைபெற உள்ள நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத் தேர்தல்களில் வாக்காளர்களால் சரிபார்க்க கூடிய காகித தணிக்கை சிலிப்புகள் வழங்குவதை முழுமையாக அமல்படுத்த முடிவு செ ருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மின்னணு ஓட்டுப வு இயந் ரத்துடன் இந்த வாக்கு சிட்டு சரிபார்க்கும் எந் ரங்களும் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் பயன்படுத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது

இ வாண்டு நவம்பர் இறு க்குள் இந்த கருவிகள் அனைத்து மாவல் மற்றும் யூ யன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்படும் என்று இந்த இரு பொது துறை றுவனங்களும் உறு அளித்து இருப்பதா கவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ள து ஸ்வட்சதா ஹி சேவா என்னும் தூ மை பாரத ட்டம் ஒரு மக்கள் இயக்கமாக உருபெற்று வருவதாக குடியரசு துணை தலைவர் ருவெங்க ய நாயுடு கூறியுள்ளார் இதனால் சுகாதாரமற்ற நீர் சம்பந்தமான நோ களால் பா க்கப்படும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து இருப்பதாகவும் அவர் இன்று ராஞ்சி ல் க ச்சி ஒன்றில் பேசுகை ல் கூறினார் இத் ட்டத் ன் கி நாடு முழுவதும் கோடிக்கணக்கான க ப்பிடங்கள் கட்டப்பட்டதாகவும் இது ஒரு சாதனை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு பகு கள் றந்த வெளி க ப்பிடங்களே இல்லாத பகு களாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் இது மக்களின் சுகாதாரத்தை பெரிதும் மேம்படுத்தும் என்றும் அவர் கூறினார் உ ரி பூச்சிக் கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் விவசாய உற்பத் அ கரித்து பிரதமரின் கனவான விவசா களின் வருவாயை இரட்டிப்பாக்குவது சாத் யமாகும் என்று இந் ய வேளாண் ஆரா ச்சிக் கழக தலைமை இயக்குனர் டாக்டர் ரிலோச்சன் மொஹபாத்ரா தெரிவித்துள்ளார் ப ர்களை தாக்கும் பூச்சிகளையும் நோ களையும் கட்டுப்படுத்த அக செலவில்லாத உ ரி பூச்சிக் கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் உற்பத் யையும் அ கரிக்க இயலும் என்று அவர் இன்று பெங்களூருவில் நடைபெற்ற விவசாயம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றை துவக்கி வைத்து பேசுகை ல் கூறினார்

உ ரி பூச்சிக்கொல்லி முறை விவசா களுக்கு எளிமையாகவும் சுலபமாக பின்பற்றக்கூடியதாகவும் இருக்கும் என்றார் அவர்

சுற்றுலா வளர்ச்சிக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக இத்துறைக்கான மத் ய அமைச்சர் ரு

ஜே அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார்

கற்றுலா வளர்ச்சி ல் மா ல அரசுகள் த கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் விரிவான சுற்றுலா மேம்பாட்டுக்கான தேசிய விருது ஆந் ர பிரதேசத் ற்கு வழங்கப்பட்டது

உலக சுற்றுலா மற்றும் கலாச்சாரப் பாதுகாப்பு னம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இத் னத்தை ஒட்டி சுற்றுலா வி ப்புணர்வு நடைபயணம் உள்ளிட்ட பல்வேறு க ச்சிகளுக்கு ஏற்பாடு செ யப்பட்டுள்ளது பல்வேறு மா லங்களில் கலை க ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா ஊக்குவிப்பு க ச்சிகளுக்கும் ஏற்பாடு செ யப்பட்டுள்ள து தொ லாளர்கள் அனைவரையும் காப்புறு வளையத் ற்குள் கொண்டு வர அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத் ய தொ லாளர் மற்றும் வேலைவா ப்பு துறை இணை அமைச்சர் ரு சந்தோ குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார் அவர் இன்று புதுவை ல் தொ லாளர் காப்பீட்டுக் கழகத் ன் புதுப்பிக்கப்பட்ட மண்டல அலுவலகத்தை றந்து வைத்து பேசினார் தொ லாளர்களின் வா க்கைத் தரத்தை மேம்படுத்துவதையே இலக்காக கொண்டு மத் ய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந் க ச்சி ல் புதுவை தொ லாளர் நலத்துறை அமைச்சர் ரு கந்தசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் ரு ராதாகிரு ணன் தொகு சட்டமன்ற உறுப்பினர் ருபாஸ்கர் மற்றும் அரசு உயர் அ காரிகள் கலந்து கொண்டனர் ஆதார் அடையாள அட்டை தொடர்பாக உச்சநீ மன்றம் வழங்கியுள்ள திர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத் ய மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ரு

ராதாகிரு ணன் கூறியுள்ளார் மதுரை ல் இன்று செ யாளர்களிடம் பேசிய அவர் ஆதார் விவகாரத் ல் உச்சநீ மன்றம் வழங்கிய திர்ப்பு மத் ய அரசு மீதான களங்கத்தை நீக்கியுள்ளதாக கூறினார் தமி நாட்டில் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா கட்சி ன் லைபாடு என்றார் அவர் தமிழக அமைச்சர்கள் மீது தெரிவிக்கப்பட்டுள்ள ஊழல் குற்றசாட்டுகள் மீது முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் தமி நாட்டில் நடைபெற உள்ள ருப்பரங்குன்றம் மற்றும் ருவாருர் சட்டமன்ற தொகு கள் இடைத்தேர்தலில் போட்டி டுவது குறித்து கட்சி ன் தமிழக பிரிவு தான் முடிவெடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கும் சுற்றுச்தழல் பாதுகாப்பான பணிகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை ன் மிக உயரிய விருதான இந்த புவி பாதுகாவலர் விருது வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச தரிய சக் கூட்டமைப்பை ஏற்படுத்துவது குறித்து பிரதமர் ரு மோடி மற்றும் பிரான்ஸ் அ பர் ரு

காசநோயை கட்டுப்படுத்த இந் யாவும் அமெரிக்காவும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றன பொது மற்றும் த யார் துறை வல்லுநர்களின் ஒத்துழைப்போடு இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இத்தகவலை அமெரிக்காவின் சர்வதேச வளர்ச்சி றுவன அ காரி மத் ய சுகாதார அமைச்சர் ருஜேயி நட்டா முன் லை ல் நேற்று யூயார்கில் அறிவித்தார் இந் யாவில் காசநோயை கட்டுப்படுத்துவதற்கான பு ய முயற்சிகளையும் நடவடிக்கைகளயும் இந்த கூட்டமைப்பை சேர்ந்த வல்லுநர்கள் மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

வடகிழக்கு பருவமழை இ வாண்டு இயல்பான அளவிலேயே இருக்க கூடும் என்று இந் ய வா லை ஆ வு மையம் தெரிவித்துள்ளதாக தமிழக வருவா துறை அமைச்சர் ருஉதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னை ல் செ யாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை தொடங்க உள்ள லை ல் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள தாக கூறினார்

சம்பந்தப்பட்ட துறை மற்றும் அ காரிகளுக்கு இப்பகு களில் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மகாத்மா காந் ஊரக வேலைவா ப்புத் ட்டம் மற்றும் குடிமராமத்து போன்ற நடவடிக்கைகள் மூலம் நீர் லைகள் தூர் வாரப்பட்டு கரைகள் மேம்படுத்தப்படும் என்றார் அவர்

மீனவர்களின் வலைகளையும் மீன்களையும் இந்த கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்துள்ளனர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை ல் சிகிக்சைக்காக அனும க்கப்பட்டுள்ளனர் கடற்கொள்ளையர்களின் தாக்குதலை தடுக்க உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத் ய மா ல அரசுகளை மீனவச் சங்கங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செ கள் அயோத் வழக்கை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்ற தேவை ல்லை என்று உச்சநீ மன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது தற்கொலை சம்பவங்கள் கழாத வரை தகாத உறவு தண்டனைக்குரிய குற்றமல்ல என்றும் உச்சநீ மன்றம் கூறியுள்ள து தொ லாளர்கள் அனைவரையும் காப்புறு வளையத் ற்குள் கொண்டு வர மத் ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தொ லாளர் மற்றும் வேலைவா ப்புத் துறை இணை அமைச்சர் ரு சந்தோ குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார் தமி நாட்டில் பருவமழை தொடங்க உள்ள லை ல் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மா ல வருவா துறை அமைச்சர் ரு உதயகுமார் கூறியுள்ளார்